ஏ்வதேச அளவில் எதிர்கொள்ளப்படும் சவால்களை களைவது குறித்து பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை ஜப்பான் நாட்டின் ஒஸாக்கா சென்டைந்தார்

மாநாட்டிற்கிடையே பல்வேறு நட்பு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ளார் ஜப்பான் பிரதமரை இன்று காலை சந்தித்து பேசும் அவர் நாளை அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து உரையாடவுள்ளார் ஒஸாக்கா புறப்படுவதற்குமுன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் சர்வதேச அளவில் சந்தித்து வரும் சவால்கள் மற்றும் அதனை களைவதற்கான வாய்ப்புகள் குறித்து உலகத் தலைவர்களுடன் தாம் விவாதிக்க உள்ளதை எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து எடுத்துரைக்க வாய்ப்பு அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு நிதி நிலைமை தீவிரவாதம் தொடர்பாள விவகாரம் மின்னணு பொருளாதாரத்தில் புதிய கண்டுபிடிப்பு செயற்கை நுண்ணறிவு ஆகியவை தொடர்பாக இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது இம்மாநாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கவுள்ளன

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றம் வகையில் அவை நடவடிக்கைகளை கமூகமாக நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் குடியரசுத் தலைவரின் உளரக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் பதிலளித்து பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து ட்ரில்லியன் அளவிற்கு உயர்த்துவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிப் பணிகளில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாரத் நெட் திட்டத்தின்கீழ் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் அகண்ட அலைவரிசை சேவை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது

அகன்ட அலைக்கற்றை வசதி அனைத்து இரண்டரை வட்சும் கிராமங்களுக்கும் பாரத் நெட் திட்டத்தின்கீழ் அளிக்கப்படும் என்று கூறினார்

மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தலுப்பின் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தில் பத்து பேர் கொல்லப்பட்டதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் சுட்டப்பேரவையில் ஆளுநரின் உரைக்கு பதிலளித்து பேசிய அவர் இதில் எட்டு பேர் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற இரண்டு பேர் பிஜேபியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார் மாநிலத்தில் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்க பிஜேபி முயற்சித்து வருவதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார் வங்கி மோசுடி வழக்கில் மும்பையில் உள்ள பரேக் அலுமினியக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு சொந்தமாள பத்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர்

உற்பத்தி பணிகளுக்காக வாங்கிய கடனை மற்ற பணிகளுக்கு பயன்படுத்தியதாக அந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மீது குற்றம்சாட்டப்பட்டுள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட இதர வங்கிகளில் மோசுடி செய்தது தொடர்பாகவும் முதல் தகவல் அறிக்கைகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது விவசாய நிலங்களின் மீது உயர்அழுத்த மின்கோபுரங்கள் அமைக்க தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயா்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது

இதற்கு எதிராக தூக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி மக்கள்பாதிக்கப்படாமல் இருக்க கோபுரத்தின் உயரத்தை உயர்த்த கோரிக்கை வைக்கலாமே தவிர பொதுமக்களிடம் தவறான தகவல் பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தார் இந்திய தேசிய லோக் தள் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராம்குமார் காஷியப் பிஜேபியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா முன்னிலையில் அக்கட்சியின் இணைந்தார் கேரள மாநிலம் கண்ணூர் தொகுதியின் முன்னாள் உறுப்பினரான கிரு அப்துல்லா குட்டி தெலுங்கு தேச கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு லங்கா தினகர் ஆகியோரும் பிஜேபியில் இணைந்தனர்

நாட்டில் நிலவும் தண்ணீர் வறட்சி குறித்து மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் தண்ணீர் பற்றாக்குறையை களைவதற்கு தேவையான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்த வலியுறுத்தினார் அரசின் நடவடிக்கைகளுக்கு இடையே தனி நபர்களும் நிலத்தடி நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது குறித்து கவலை தெரிவித்த திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்

முன்னதாக தண்ணீர் பற்றாக்குறை குறித்த விவாதத்தில் பல உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர் ஐநா பாதுகாப்புக் குழுவில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இடம்பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து மக்களவையில் எழுத்துபூர்வமாக பதிலளித்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் ஜநா பாதகாப்புக்குழுவில் சீர்திருத்தம் செய்வது தொடர்பான பேச்சுக்களில் இந்தியா பங்கேற்று வருவதாக கூறினார்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

இந்நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக் கிழமையன்று பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பிரதமர் உரையாடுகிறார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பலர் காயமடைந்தனர்

பல்வேறு வங்கிக் கிளைகள் நாணயங்களை ஏற்றுக்கொள்ளாதது குறித்து வந்த புகாரை அடுத்து ரிசர்வ் வங்கி இவ்வாறு தெரிவித்துள்ளது எனவே அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் நாணயங்களை ஏற்றுக்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது

இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணியின் அரையிறுதிக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கிறது மான்செஸ்டரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்திய அணி வெஸ்ட்இண்டஸ் அணியை எதிர்கொள்கிறது அகில இந்திய வானொலி பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் இப்போட்டி குறித்த வர்ணனையை நேரடி ஒலிபரப்பு செய்கிறது